நரேந்திர மோடி இன்று சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவிலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கேரளத்திலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர்

கடைசி நாளான இன்று முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர்

பிரதமர் திரு

மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் மீனவ மக்களின் நலனுக்கு தனி மீன்வளத்துறை அமைச்சகம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரிலும் அவர் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று கேரளத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் கொள்ளம் மாவட்டம் பத்தனாபுரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பேசுகையில் காங்கிரஸ் கட்சியின் நியாய் திட்டத்திற்கான பணம் ஊழல் புரிந்த தொழிலதிபர்கள் மற்றும் பிறரிடம் இருந்து கிடைக்கும் என்றார் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மக்களுக்கே அதை திருப்பிக் கொடுப்பதை காங்கிரஸ் உறுதிப்படுத்தும் என்றும் அவர் கூறினார்

மாயாவதியின் முறையீட்டைப் பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது வெறுப்புணர்வை தாண்டும் வகையில் பேசிய அரசியல் கட்சித் தலைவர்கள் மீது தேர்தல் ஆணையம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் நீதிமன்றம் திருப்தி வெளியிட்டுள்ளது செல்வி மாயாவதி முறையீடு மீது தற்போது உத்தரவு எதுவும் தேவையில்லை என்றும் அவரது வழக்கறிஞர் தேர்தல் ஆணைய உத்தரவை ஆட்சேபித்து தனி மனு ஒன்றை தாக்கல் செய்யலாம் என்றும் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று கூறியது செல்வி

பிஜேபி வேட்பாளர் திருமதி ஜெயபிரதா குறித்து அவதூராக பேசியதற்காக சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த திரு

சபரிமலை கோவிலுக்குள் எல்லா வயது பெண்களும் நுழைய நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி அளித்திருப்பதால் இந்த மனுவும் விசாரிக்கப்படும் என்று நீதிபதி திரு

பாப்டே தலைமையிலான அமர்வு இன்று கூறியது வெளிநாடுகளில் முஸ்லீம் பெண்கள் மசூதிக்குள் அனுமதிக்கப்படுகிறார்களா என்று நீதிபதிகள் வினவிய போது புனித மக்காவிலும் கனடா நாட்டிலும் முஸ்லீம் பெண்கள் மசூதிக்குள் அனுமதிக்கப்படுவதாக மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார்

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

திமுக தலைவர் திரு ஸ்டாலின் இன்று திருவார்ரூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பேசுகையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பார்வையிடவில்லை என்றும் தமிழக அரசு கோரிய நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் கூறினார் இதற்கிடையே ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இன்று அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் சென்னை பேசுகையில் தமிழகத்தில் தற்போது நடப்பது அஇஅதிமுக ஆட்சி அல்ல என்றும் மோடியின் கட்டுப்பாட்டிலேயே ஆட்சி நடப்பதாகவும் கூறினார் மக்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் திருமதி கனிமொழி மற்றும் திரு கபிர் ஆனந்தை தகுதி நீக்கம் செய்ய கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தள்ளது இவர்கள் பணபட்டுவாடாவில் ஈடுபட்டதாக ராமநாதபுரத்தை சேர்ந்த அப்துல்லா என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார்

புதுவை லாஸ்பேட்டை பகுதியில் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளுடன் நின்று கொண்டிருந்த ஒருவரை தேர்தல் பறக்கும் படையினர் போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்டதில் ஒரு லட்சம் ருபாய் ரொக்கப் பணத்தை கண்டுபிடித்துக் கைப்பற்றினர் அரியாங்குப்பத்தை சேர்ந்த அந்த நபர் முன்னுக்கு பின்னாக பேசியதால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு தட்டாஞ்சாவடி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கோரிமேடு போலீசாரிடம் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுக்கடையில் டோக்கனுக்கு மதுப்பாட்டில்கள் வழங்கியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கலால் துறையினர் அந்த கடைக்கு சீல் வைத்தனர் அரசியல் கட்சி பிரச்சாரத்தில் பங்கேற்றவர்களுக்கு டோக்கன் கொடுத்து மது வினியோகம் நடப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

மெட்ரிக் பள்ளிகளில் கோடை விடுமுறையின் போது சிறப்பு வகுப்புகளை நடத்தக் கூடாது என தமிழக அரசு வெளியிட்ட உத்தரவு சரியானது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது தமிழிக உத்தரவுக்கு எதிராக மெட்ரிக் பள்ளிகள் சங்கம் தாக்கல் செய்திருந்த வழக்கில் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வெளியாகி உள்ளது சென்னையில் உள்ளவர்கள் அவரவர் சொந்த ஊருக்குச் சென்று வாக்களிக்க வசதியாக தமிழக அரசு சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது

சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் இடத்தில் உள்ளது மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் மனைவி நளினி சிதம்பரம் ஆகியோருக்கு எதிரான கிரிமினல் வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவுக்கு இடைக்கால் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது எதிராக வருமானவரித்துறை தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுவிற்கு நளினி கார்த்தி ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று உத்தரவிட்டது

சிதம்பரம் குடும்பத்தினர் தங்களின் வெளிநாடு சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை மறைத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு வெளியாகி உள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவிலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கேரளத்திலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசிய அரசியல் கட்சித் தலைவர்கள் மீது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றம் திருப்தி வெளியிட்டுள்ளது